ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது

அளிக்குமாறு அனைத்து மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது

விமான நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு சிறப்பு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் பொதுக்கூட்டங்கள் திருவிழாக்கள் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களை தவிர்க்குமாறு மத்திய ககாதாரத்துறை அமைச்சகம் அனைத்து மாநில அரககளுக்கும் அறிவுறத்தியுள்ளது

இதளிடையே தமிழ்நாட்டில் யாருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படவில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கு தனி வார்டுகள் அமைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகக் கூறினார் வைரஸ் தொற்று குறித்து யாரும் அச்சமடைய தேவையில்லை என்றும் சளி அல்லது இருமல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த உலக நாடுகள் அனைத்தும் உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு உலக ககாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது

கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலில் இருந்து நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார் மும்பையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் கொரோனா வைரஸால் எழுந்துள்ள சவால்களை சமாளிக்க எத்தகைய நடவடிக்கையும் எடுக்கத்தயார் என கூறினார் அனைவருக்கும் மலிவு விலையில் மருந்துகள் வழங்கும் திட்ட விழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்கிறார் நாடெங்கிலும் உள்ள ஏழு மையங்களில் நடைபெறும் இவ்விழாவில் இத்திட்டத்தின் சாதனைகள் மற்றும் விழிப்புணர்வு குறித்த விளக்க நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன குறிப்பிட்ட மருந்துக்கடை நடத்தபவர்களுடனும் பயனாளிகளுடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாட உள்ளார் மருத்துவர்கள் மருந்தாளுநர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர்

ஒரு மாத காலத்திற்கு இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை இந்த நெறிமுறை அமவ்படுத்தப்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது மருத்துவ அவசரம் உயர்கல்வி கட்டணம் திருமணம் அவ்லது வேறு அவசர தேவைகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நேற்று ரிசா்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் யெஸ் பாங்கின் நிதி நிலைமை மிகவும் மோசமடைந்திருப்பதாக கூறியுள்ளது பெஸ் வங்கி பிரச்சினைக்கு தீர்வுகான ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிா்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் யெஸ் வங்கியில் முதலீடு செய்திருப்பவர்கள் அச்சும் கொள்ளத் தேவையில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் கூறியுள்ளார் பெஸ் வங்கியை மறசீரமைப்பதற்கான அனைத்து அம்சங்களும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக பிரதமருக்கான பொருளாதார தலைமை ஆலோசகர் திரு கிருஷ்ணமுர்த்தி சுப்ரமணியம் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற குடியுரிமை திருத்த சுட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் வெறுப்பு பேக்க பேசியது தொடர்பான வழக்கில் பதில் அளிக்குமாறு ஹர்ஷ் மந்தருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பேசியதாக ஹர்ஷ் மந்தருக்கு எதிராக தில்லி காவல் துறையினர் நேற்று வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது ஹர்ஷ் மந்தர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் துஷ்யந்த் தேவ் ஹர்ஷ் மந்தர் பேசிய பேச்சில் ஆட்சேபனைக்குரிய அம்சங்கள் எதுவும் இல்லை என வாதிட்டார்

இதனிடையே கனிம திருத்த மசோதா திவால் இரண்டாம் திருத்த மசோதா ஆகியவை எந்தவித விவாதமும் இன்றி மக்களவையில் நிறைவேற்றப்பட்டன

அப்போது பொருளாதாரம் மற்றும் பொது விவகாரங்களில் பழங்காலத்தில் இருந்தே பெண்கள் முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார் சமூகம் பொருளாதாரம் கவாச்சாரம் மற்றும் அரசியல் துறைகளில் பெண்கள் உலகம் முழுவதும் சாதனை படைத்துவருவதாகவும் திரு வெங்கைய்யா நாயுடு புகழ்ந்துரைத்தார்

கொள்ளப்படும்

காயமடைந்த நான்கு பேர் மருத்துவனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமது ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்துள்ளார்

சிறபான்மை முஸ்லீம்களின் தலைவரான அப்துல் அலி மஜாரி கொல்லப்பட்டதன் நினைவு நாள் நிகழ்ச்சி ஆப்கானிதானில் உள்ள காபூலில் நடைபெற்றது அப்போது கூட்டத்திற்குள் நுழைந்த மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் கட்டு விட்டு தப்பி ஒடிவிட்டார்

இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு ஆப்கானிஸ்தான் அதிபர் அஸ்ரப் கனி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்

கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டதையடுத்து ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறுவதாக இருந்த ஒலிம்பிக் டெஸ்ட் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டதையடுத்து உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன